கவனத்துடன் இருக்குமாறு குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

இனி விரிவாள செய்திகள் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தோதலுக்கு வேட்பு மலுதாக்கல் இன்று மாலை மூன்று மணியுடன் நிறைவடைகிறது அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் கயேச்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றனர்

மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது வேட்புமலுக்களை விலக்கிக்கொள்ள வரும் திஙகட்கிழமை கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியலில் வெளியிடப்படும

வாக்கு எண்ணிக்கை மே மாதம் இரண்டாம் தேதி மேற்கொள்ளப்படும் கேரளா மாநிலத்திலும் புதுச்சேி யுளியன் பிரதேசத்திலும் வேட்புமலு தாக்கல் இன்று நிறைவடைகிறது மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கான முன்றாம் கட்ட தேர்தலுக்கு வேட்புமலு தாக்கல் செய்துவது இன்றுடன் நிறைவடைகிறது

தமிழக சுட்டப்பேரவைத் தோ்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அஇஅதிமுக வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களையும் ஆதரித்து அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கடலுர் பெரம்பலுர் அரியலூர் மாவட்டங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் திமுக தலைவர் திரு மு க எட்டாலின் தஞ்சவூர் திருப்பூர் மாவட்டங்களில் தோதல் பிரச்சாரம் செய்கிறார் பாமக இளைஞரனி தலைவர் டாக்டர் அன்புமனி ராமதாஸ் செங்கல்டட்டு மாவட்டத்திலும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமலஹாசன் கோவை மாவட்டத்திலும் அம்முக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் புதுச்சேி மற்றும் கடலூர் மாவட்டத்திலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் துத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி அஸ்ஸாமில் இரண்டு நாள் தேர்தல் பிரச்சார பயனத்தை இன்று தொடங்கினார்

தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாட அவர் திட்டமிட்டுள்ளார்

காசநோயை தடுத்து நிறுத்துவதற்கான ஒத்துழைப்பு வாரியத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்ற பின் முதன் முறையாக இந்த கூட்டத்தில் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றினார் இந்தியாவில் காசநோய் என்பது கனதார சவாவாக உள்ளது என்றம்

இதன் விளைவாக திறந்த வெளியில் மலம்கழிக்காத நாடாக இந்தியா மாறியிருக்கிறது என்றும் அவர் க

காப்பீட்டு கட்ட திருத்த மசோதா மீதான நேற்றைய விவாதத்தின்போது மாநிலங்களவையில் அமைச்சர் இதனை தெிவித்தார் பிரிட்டனில் உள்ள விஜய் மல்லையா வையும் நீரவ் மோடியையும் இந்தியாவுக்கு னென்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று கூறிய அவர் மெகுல் சேக்சி ஆண்டிகுவா வில் இருப்பதாக தெரிகிறது என்றார் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்ன் திரு லாய்டு ஜெ ஆஸ்டின் இன்று பிற்பகல் இந்தியா வரவிருக்கிறாா் அமெரிக்க அதிபா் தேர்தலுக்குப் பிள் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமம்ன் இந்தியாவில் பயணம் மேற்கொள்வது இதவே முதல் முறையாகும் இந்த பயணத்தின்போது பாதுகாப்பு திரு ராஜ்நாத்சிங்கையும் மூத்த அரசு அதினரிகளையும் சந்திக்கவிருக்கும் திரு ஆஸ்டின் இந்தியா அமெரிக்கா இடையேயாள பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துவது பற்றி விவாதிப்பார் என்று தெிகிறது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் தாராளமான வளம்மிக்க வெளிப்படை தள்மையுள்ள ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இவர்கள் விவாதிக்கவுள்ளனர்

மாநிலங்களவையில் இன்று இந்த வேண்டுகோளை விடுத்த அவர் நாடாளமன்ற உறுப்பினர்களும் கவனத்துடன் இருக்க அறிவுறுத்தினார் மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் மாநில அரசுகளின் வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஏற்கனவே விடுப்பில் இருப்பவர்கள் பணிக்கு திரும்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

ஜமைக்கா நாட்டைச் சேர்ந்தவரும் வெஸ்ட் இண்டஸ் கிரிக்கெட் அனியின் வீரருமான இவர் இந்தியாவின் தடுப்பூசி நட்புறவு மிகவும் பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார் உத்திரபிரதேசத்தில் திரு யோகி ஆதித்பநாத் தலைமையில் ஆட்சி அளமந்து நான்கு ஆண்டுகள் இன்று நிறைவடைவதால் ஒருவார னல மாநில அளவிவான அரசு விழாக்கள் தொடங்கியுள்ளன

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திரமோடி மைதானத்தில் நடைபெறவுள்ள இப்பேட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா இரண்டு போட்டிகளில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன

தோஹாவில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்காள ஆசிய தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் தங்களது பிரிவுகளில் வெற்றி பெற்றனர்